பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானா மாநிலம் சோனேபட் அருகே பத்தியில் ரயில்பெட்டிகளை சீரமைக்கும் தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு

தேசிய அஞ்சல் வார விழா இன்று தொடங்கியது

நரேந்திரமோடி ஹரியானா மாநிலம் சுழாவயம மாவட்டம் நலிவுற்ற பிரிவினரின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட சர்

இதனை தொடர்ந்து சம்ப்லாவில் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார்

சோனேபட் அருகே பத்தியில் ரயில்பெட்டிகளை சீரமைக்கும் தொழிற்சாலைக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு பிரதமர் கோகிர் ரசூல் ஸாடாவை இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் முன்னதாக தஜீகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர் இளைஞர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க குடும்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் தஜிகிஸ்தான் அதிபர் எமோமாலி ரஹ்மானுடன் அவர் மேற்கொண்ட பேச்சுவார்தைகளை தொடர்ந்து வேளாண்மை விண்வெளி தொழில்நுட்பம் பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

புதுதில்லியில் இரண்டு நாள் விமானபோக்குவரத்து பாதுகாப்பு கருத்தரங்கை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் அவ்வப்போது பாதுகாப்பு பிரிவில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் நாடு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் போர் காலங்களில் பாதுகாப்பான நவீன விமான தொழில்நுட்பம் தற்போதைய தேவை என்று சுட்டிக்காட்டிய அவர் விமான படையில் புதிய தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றார் விமான போக்குவரத்தில் பல்வேறு சவால்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் எனவே முறையான திட்டமிடலின் அவசியத்தை வலியுறுத்தினார் கடந்த கால விமான தாக்குதல்களை சுட்டிக்காட்டிய அவர் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலும் காந்தகார் விமான கடத்தலும் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார் விமான நிலையங்களில் மத்திய தொழில்பாதுகாப்பு படையின் சேவையை பாராட்டிய அவர் சிறிய விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அதிகரித்து வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சிவில் விமான போக்குவரத்து துறை தயார்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தொழில் பாதுகாப்பு படை மற்றும் விமான போக்குவரத்து பிரிவு இடையே ஆக்கப்பூர்வமான திட்டமிடலும் சிறந்த ஒருங்கிணைப்பும் தேவை என்றும் அவர் எடுத்துரைத்தார்

சுஷ்மா ஸ்வராஜ் இன்று துவக்கிவைத்தாா் பகவான் மகாவீர் விக்லாம் சகாயத சமிதி என்ற அமைப்புடன் இணைந்து வெளியுறவு அமைச்சகம் இதற்கான ஏற்பாட்டை செய்துள்ளது

குடியரசுத்துணை தலைவர் திரு

காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நடராஜன் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன

ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணாரெட்டி தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்றார் மேலும் மாணவர்களின் விளையாட்டு திறனை வெளிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் கிராமப்புற இளைஞர்களை விளையாட்டில் ஊக்குவிக்கும் வகையில் கிராம ஊராட்சி விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார்

இவை வங்கிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தபால் நிலையங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தை நிறுவனங்கள் தேசிய மற்றும் மும்பை பங்குச்சந்தைகளில் விற்பனை செய்யப்படும்

சரக்கு சேவை வரி திட்ட செயலாக்கத்தின் மூலம் முதலீடுகள் அதிகரித்ததாலும் தனியார் நுகர்வு மேம்பட்டதாலும் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும் இந்நிதியம் எடுத்துரைத்துள்ளது

பாலின பரவலாக்கலின் ஒருபகுதியாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பணியிடங்களில் மகளிர் படைப்பாற்றல் திறன் காரணமாக வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும் நிதியம் எடுத்துரைத்துள்ளது

இதையொட்டி திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மண்டல அஞ்சல் துறை தலைவர் திரு

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் சிறுகுறு தொழில் முதலீடு ஈர்ப்பு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இன்று பேசிய அவர்

இதுகுறித்து எமது செய்தியாளர்